இனி விரிவான செய்திகள் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று புதுதில்லி புறப்பட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்தில் நிலுவையிலுள்ள மத்திய அரசின் திட்டங்களை விரைவுபடுத்துமாறு கேட்டுக் கொள்வார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டில் தமிழகம் முன்னிலைப் பெற்று திகழ்வதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார் சென்னையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனால் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் கல்வியில் சிறந்து விளங்குவதாகத் தெரிவித்தார் கல்வி அறிவு பெருகியுள்ளதன் காரணமாக சமூக பொருளாதார மேம்பாட்டில் முன்னணி மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என்று அவர் கூறினார் மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கியப் பங்காற்றுவதாக ஆளுநர் குறிப்பிட்டார்

வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைத் தெரிவித்தார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக நிறைவேற்றப்பட்டு வரும் திட்டங்களை பட்டியலிட்டார் நீர் சேமிப்புக்கான திட்டங்களும் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் சென்னையில் செயல்படுத்தப்பட்டுள்ள மழைநீர் சேமிப்புக்கான திட்டங்களையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு முழு பதவிக்காலத்தையும் பூர்த்தி செய்யும் என்று வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள ஏழு பேரை விடுவிக்கத் தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று மக்களவைத் துணைத் தலைவர் திரு தம்பிதுரை கூறியுள்ளார் இன்று சென்னை விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏழு பேரையும் விடுவிக்க வேண்டும் என்பததான் தமிழக அரசின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார்

தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இதனையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவர்கள் பவர் வாழ்த்து செய்தி விடுக்கள்ளனா் மாநிலம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்கள் வெளிநாட்டைச்சேர்ந்தவர்களும் பங்கேற்றகதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் தமிழகத்தின் தென்கடலோர பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மாவட்டச் செய்திகள் நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுவா பயணிகளின் வசதிக்காக படகு சவாரியை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி தொடங்கிவைத்தார்

ஸ்கேன் செயற்கை சுவாசக் கருவிகள் தாய்ப்பால் சேமிப்பு வங்கி ஆகியவற்றை தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன் தொடங்கிவைத்தார்

ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை

அர்ஜெண்டனாவுக்கும் ஐஸ்லாந்திற்கும் இடையே தற்போது போட்டி நடைபெற்று வருகிறது இரவு ஒன்பதரை மணிக்கு தொடங்கவுள்ள ஆட்டத்தில் பெரு டென்மார்க் அணிகள் மோகுகின்றன நள்ளிரவு பள்ளிரண்டரை மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குரேஷியா நைஜீரியாவை எதிர்கொள்கிறது